இணைந்தபத்துசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் இன்று புதுதில்லியில் பிஜேபிதலைவர்களைசந்திக்கவுள்ளனர்

இன்றமாலைசந்திக்கஉச்சநீதிமன்றம் அனுமதிஅளித்துள்ளது

இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து இன்று அளை ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது

தொடர்பாகஅவர்கள் தாக்கல் செய்தமனுவைவிசாரணைசெய்ததலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் இது கோகோய் தலைமையிலானஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது கர்நாடகாகாவல்துறைதலைவர் இந்தசட்டப்பேரவைஉறுப்பினர்களுக்குஉரியபாதுகாப்பு வழங்கவேண்டும் என்றும் அந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களின் ராஜினாமாகுறித்து இன்றுமுடிவெடுத்துபேரவைத் தலைவர் நாளைஉச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவேண்டும் என்றும் அந்தஉத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அம்மாநிலமுதலமைச்சர் திருகுமாரசாமிகாங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர்களுடன் ஆலோசனைநடத்தினார் இப்பிரச்சினையில் அடுத்துமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகுறித்துஅவர் விவாதித்ததாகதகவல்கள் தெரிவிக்கின்றன மாநிலஅமைச்சரவைக் கூட்டமும் நடைபெறவுள்ளதாகஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் இதற்கிடையேபிஜேபிசுட்டப்பேரவைஉறுப்பினா்கள் கூட்டம் இன்றுபெங்களூருவிலநடைபெறவுள்ளது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளஅரசியல் நெருக்கடக்குதிர்வு காண்பதற்காகமேற்கொள்ளப்படவேண்டியநடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

இதற்கான அறிவிப்பு இன்றுமாலைவெளியாகும் என்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதேபோல்திமுக வின் திருசண்முகம் திருவில்சன் அதன் கூட்டணிகட்சியாளமதிமுக வின் பொதுச் செயலாளர் திருவைகோஆகியோர் போட்டியின்றிதேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுதொடங்கியது முதல் நாளாள இன்றுஅஇஅதிமுகஆதரவில் பேட்டியிடும் புதியநீதிக் கட்சியின் தலைவர் திரு ஏ சிசண்முகம் இன்றுதேர்தல் அதிகாரிதிருசண்முகத் சுந்தரத்திடம் வேட்புமனுதாக்கல் செய்தாா்

வாக்குப்பதிவு அடுத்தமாதம் ஐந்தாம் தேதியும் வாக்குஎண்ணிக்கைஅடுத்தமாதம் ஒன்பதாம் தேதியும் நடைபெறும்

தலைமைநீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலானஐந்துநீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசனஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது அதன் மீதுஅன்றையதினமேஉத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இன்றுசட்டப்பேரவையில் இது தொடர்பாகஅறிக்கைதாக்கல் செய்துஅவர் பேசினார் அடுத்தஐந்துஆண்டுகளுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மற்றும் திருச்சிமாநகராட்சிகளில் உள்ளநீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பதைதடுக்கவிரிவானதிட்டஅறிக்கைதயாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மாநிலம் முழுவதும் உள்ள அங்கன்வாடிகட்டிடங்களில் தலா இரண்டுவட்சும் ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அங்கன்வாடிமையங்களுக்குவருடாந்திரபராமரிப்பு நிதியாகதவா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சத்துணவு மையங்களில் தலாஐயாயிரம் ரூபாய் செலவில் காய்கறித் தோட்டம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கானஅறிவிப்புகளையும் முதலமைச்சள் வெளியிட்டார்

வேலையில்லாதிண்டாட்டம் இருக்கிறதுஎன்பதற்காகநிர்ணயிக்கப்பட்டதைவிடகூடுதல் கல்வித்தகுதிஉடையவர்கள் தமக்குபணிவழங்கும்படிஉரிமைகோரமுடியாதுஎன்றுசென்னைஉயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொட்பானமனுவினை இன்றுவிசாரணைசெய்தநீதிபதிதிருவைத்தியநாதன் இது இதற்கானஉத்தரவைபிறப்பித்தார் உலகமக்கள் தொகைதினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறுவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன விழுப்புரத்தில் இன்றுநடைபெற்றபேரணியில் ஏராளமானமாணவ மாணவிகள் பங்கேற்றனர்

குவாஹாத்திநகா் பகுதியை தூய்மையாகபராமரிக்கும் நோக்கில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளது குப்பைகளைசேகிக்கும் தன்னா்வதொண்டுநிறுவனத்தின் பணிகளையும் இந்த குழு கண்காணிக்கும் இப்பணிகள் தொடர்பான புகார்களைபொதுமக்கள் அளிப்பதற்காகதொலைபேசிஎண்ணையும் குவாஹாத்திநகராட்சிஅறிவித்துள்ளது பீகாரில் பெய்துவரும் கனமழைகாரணமாகஆறுகளில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளது இதன் காரணமாககிழக்குசம்ப்ரான் மாவட்டத்தில் சாலைப் போக்குவரத்துபாதிக்கப்பட்டுள்ளது

இப்போட்டியில் வெற்றிபெறும் அணிவரும் ஞாயிற்றுக்கிழமைநடைபெறவுள்ள இறதிப்போட்டியில் நியூஸிலாந்தைஎதிர்கொள்ளும்